திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

இருக்க வேண்டும் என்று திமுக தலைவர் உறுதியாக ஸ்டாலின் திரு கேட்டுக்கொண்டுள்ளாா்

தஞ்சை பெரிய கோவில் குடமுழுக்கு விழா இன்றுகாலை வெகுவிமரிசையாக நடைபெற உள்ளது

தகுதிப்பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் ஒரே நாடு ஒரே வரி ஒரே குடும்ப அட்டை திட்டம் விரைவில் அமலுக்கு வரும் எள பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தில்லியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் ஒரே குடும்ப அட்டை திட்டம் தலைநகர் தில்லியில் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இதனால் வேலை தேடி சொந்த மாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்த தில்லியில் வசிக்கும் லட்சக்கணக்கானோர் பலனடைவார்கள் என்றும் கூறினார் மத்திய அரசின் இந்தத் திட்டத்திற்கு ஏற்கனவே பல மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க முன்வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதிலிருந்து சிலரால் தவறான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதை நாட்டுமக்கள் பார்த்து வருவதாகவும் இத்தகைய பிரச்சாரம் உலக அளவில் இந்தியாவின் பெருமையை சீர்குலைப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் கூறினார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின்கீழ் பொருட்களை இந்தியாவிலேயே தயாரிக்க அரசு முன்னுரிமை அளிக்கும் என்றும் இந்த முடிவில் எந்தவொரு மாற்றமும் இல்லை என்றும் மத்திய நிதியமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் கூறியிருக்கிறாா் தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத்திய அரசின் இத்திட்டத்தால் வரும் ஆண்டுகளில் அதிக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தை முழுமையாக பலர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு மேலும் சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள்தொகை பதிவேடு புதுப்பிக்கப்படும்போது பொதுமக்களிடமிருந்து எந்தவொரு ஆவணமும் சேகரிக்கப்படாது என்று மத்திய அரசு தெளிவுப்படுத்தியுள்ளது மக்களவையில் நேற்று இதுதொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்தா ராய் அளித்த பதிலில் தேசிய மக்கள்தொகை பதிவேடு புதுப்பிக்கப்படும்போது ஆதார் எண்ணை பொதுமக்கள் தாமாக முன்வந்து தெிவிக்கலாம் என்று கூறினார் தேசிய மக்கள்தொகை பதிவேடு தயாரிப்பது குறித்து மாநில அரசுகளுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் ஒவ்வொரு குடும்பத்தின் விவரங்கள் மற்றும் தனிநபர் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்படும் என்றும் கூறினார் இந்த பதிவேட்டிற்கான தகவல்களை பெறும் பணியில் ஈடுபட உள்ள ஊழியர்கள் மற்றும் கண்காணிப்பாள்களுக்கான விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தளிப்பட்ட நபர் ஒருவரது குடியுரிமை சந்தேகத்திற்குரியது என கண்டறிவதற்கான எந்த பணிகளும் இந்த பதிவேட்டை புதுப்பிக்கும்போது மேற்கொள்ளப்படமாட்டாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் காவிரியின் குறுக்கே கட்டப்பட உள்ள மேகதாது அணைத்திட்டத்தால் தமிழகம் கர்நாடகம் ஆகிய மாநில மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று கா்நாடக மாநில சுற்றுவாத் துறை அமைச்சி திரு சி டி ரவி கூறியிருக்கிறார் கிருஷ்ணகிரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு மாநில மக்களுக்கிடையே நல்லுறவு நீடிப்பதாக கூறினார்

இதுகுறித்து அவா் விடுத்துள்ள முகநூல் பதிவில் புதிய கல்விகொள்கை விஷயத்தில் மாநிலத்தின் கல்வி உரிமையை நிலைநாட்ட மாநில அரசு முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தொடர்ந்து வலியுறத்தி வந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

மத்திய அரசின் குடியுரிமை திருத்த சுட்டத்தால் யாரும் பாதிக்கப்படமாட்டா்கள் என்று பிஜேபி மாநில பொதுச்செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் கூறியிருக்கிறார் திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும்போது அதை சிவர் எதிர்ப்பது முறையல்ல என்று கூறினார் மக்கள்தொகை கணக்கெடுப்பு முறையாக நடைபெற்றால்தான் நாட்டில் எத்தனை பேர் வசிக்கிறா்கள் என்ற விவரங்கள் தெரியவரும் என்றும் அதன்மூலம் நலத்திட்டங்களை செம்மையாக செயல்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்

தஞ்சை பெரிய கோவில் குடமுழுக்கு விழா இன்றுகாலை நடைபெற உள்ளது இதில் ஐந்து வட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பங்கேற்பாா்கள் என்பதால் காவல்துறையினா் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனா் என்று எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

இந்த குடமுழுக்கு விழாவிற்காக கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கி யாக சாலை பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன

கூட்ட நெரிசலை தடுப்பதற்காக காவல்துறையினர் பொதுமக்களை சிறு சிறு பிரிவுகளாக கோவிலுக்குள் அனுமதித்து வருகின்றனர்

காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்திய வழக்கில் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவா் திரு எஸ் திருநாவுக்கரச் உள்ளிட்ட தலைவர்கள் மீதான வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் கூடுதல் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று அனுப்பப்பட்ட சம்மனை எதிந்து திரு எஸ் திருநாவுக்கரன் சா்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி திரு ஆதிகேசவலு இவ்வாறு உத்தரவிட்டார் போக்குவரத்துத் துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்ச் திரு செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு அழைத்து நோட்டீஸ் அனுப்பும்வரை கைது செய்யக்கூடாது என்று சென்னை உயா்நீதிமன்றம் காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த வழக்கில் தமக்கு முன் ஜாமீன் கோரி திரு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மலு மீது நேற்று விசாரணை நடைபெற்றபோது

நாகூர் ஆண்டவர் தர்காவில் புகழ்பெற்ற கந்தூரி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனம் பூசும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை வெகுவிமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான மக்கள் நாகூரில் குவிந்துள்ளதால் காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பல்வேறு வடிவில் அமைக்கப்பட்ட மினராக்களையும் மக்கள் கண்டுகளித்தனர் இதபோல தாரை தப்பட்டைகள் பேண்டு வாத்தியங்கள் முழங்க உற்சாகத்துடன் இளைஞர்கள் பலரும் ஊர்வலத்தில் கலந்துகொண்டனர் நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்

மாநகராட்சி அடையாள அட்டை வைத்துள்ளவர்களுக்கு மட்டுமே கடைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அடையாள அட்டை இதுவரை பெறாதவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா்

கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க சீனா எடுத்த நடவடிக்கைகளால் அந்நோய் பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் எதிரொலியாக சீனாவில் உள்ள தங்களது நாட்டை சேர்ந்தவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ள பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் முடிவு செய்துள்ளன அமெரிக்க அதிபர் திரு டொளால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு வருகை தரும்போது இரு நாடுகளுக்கிடையே வாத்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான முதவாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹாமல்டனில் நடைபெற உள்ளது